இதுகுறித்துஉயர்மட்டவிசாரணைக்குஉத்தரவிடப்பட்டுள்ளது

ஆக அதிகரித்துள்ளது ஜநாமற்றும் ஐ ஜெனிவாவில் உள்ள இதரசர்வதேசஅமைப்புகளுக்கு இந்தியப் பிரதிநிதியாகதிரு

இந்திராமணிபாண்டேநியமிக்கப்பட்டுள்ளார்

ஒட்டுமொத்தநிலைமையையும் கருத்தில் கொண்டுமிகவும் பொறுப்பானமுறையில் நடவடிக்கைகளைஎடுக்க இருநாட்டுராணுவதளபதிகளும் ஒப்புக் கொண்டுள்ளனர்

மருத்துவர் தினத்தைமுன்ளிட்டுவிடுத்துள்ளசெய்தியில் அவர் இதனைத் தெரிவித்துள்ளார்

இந்தவிபத்துகுறித்தஉயர்மட்டவிசாரணைக்கு நெய்வேலிஅனல் மின் நிலையநிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது

இதற்கிடையே இந்தவிபத்துதொடா்பாகமத்தியஉள்துறைஅமைச்சா் திருஅமித்ஷா தமிழகமுதலமைச்சா் திருஎடப்பாடிபழனிசாமியைதொலைபேசியில் தொடர்பு கொண்டுகேட்டறிந்தார்

மத்தியதொழிலகபாதுகாட்புப் படையினா் சுப்பவ இடத்தில் நிவாரணப் பணிகளைமேற்கொண்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்தவிபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவேண்டுமென்றுபிரா்த்தனைசெய்வதாகவும் திருஅமித்ஷா கூறினார்

இதனையடுத்து

ஜநாமற்றும் ஜெனிவாவில் உள்ள இதரசர்வதேசஅமைப்புகளுக்கு இந்தியப் பிரதிநிதியாகதிரு இந்திராமணிபாண்டேநியமிக்கப்பட்டுள்ளார்

சிறு குறு மற்றம் நடுத்தரதொழில் நிறுவனங்களைபதிவு செய்யும் புதியநடைமுறையானஉதயம் திட்டம் இன்றுதொடங்கப்பட்டது

இத்திட்டத்தின் கீழ் ஆன்லைன் மூவம் பதிவுகள் நடைபெறும் என்றும் தாமாகமுன்வந்ததெரிவிக்கும் தகவல்கள் அடிப்படையில் இப்பதிவு நடைபெறும் என்றுமத்தியஅரசுஅறிவித்துள்ளது

இந்தநோய் தொற்றுக்கானசிகிச்சையைமேலும் வலுப்படுத்த இது உதவிடும் என்றம் அவர் தெரிவித்துள்ளார்

ஈரோடுமாவட்டம் நம்பியூரில் வளா்ச்சித் திட்ட பணிகளை இன்றுதொடங்கிவைத்தபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினர்

என்றுஆளும் நேபாளகம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ள மூத்ததலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் சமீபத்தில் இந்தியாகுறித்துதெரிவித்தகருத்துக்கள் ஆளும்கட்சியில் அவர் சிலதலைவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது இதையடுத்து கம்யூனிஸ்ட் கட்சியின் அதிகாரமிக்கநிலைக்குழுக் கூட்டம் நேற்றுபிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் நடைபெற்றது கடந்த ஞாயிற்றுக்கிழமைதிரு சர்மாஒலிதெரிவித்தகருத்துக்களுக்கு முன்னாள் பிரதமர் திரு புஷ்பகமால் தஹால் இந்தக் கூட்டத்தில் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்